ஒசாகா சென்றடைந்தார்

மின்மயமாக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்

குடிநீர் வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சு் திரு கஜேந்திர ஷெகாவத் தெரிவித்திருக்கிறார்

விவசாய நிலங்களின் மீது உயர்அழுத்த மின்கோபுரங்கள் அமைக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது

நியூசிலாந்தை வென்றது

ஜப்பானில் உள்ள அந்த நகரில் நாளையும் நாளை மறுநாளும் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது

இந்த மாநாட்டின்போது பிரதமர் இந்நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசவிருக்கிறார் ஜப்பான் புறப்படும் முன்பு பிரதமர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் வேகமாக மாறிவரும் உலகில் சா்வதேச சுட்டங்களை மதித்து அனைத்து நாடுகளும் நடந்துகொள்வது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்தாண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள வலுவான வளர்ச்சி குறித்த தனது அனுபவத்தை இம்மாநாட்டில் மற்ற நாடுகளின் தலைவா்களுடன் தாம் பகிர்ந்தக் கொள்ளவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டின் இடையே ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ரிக் அமைப்பின் தலைவர்களையும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்களையும் தாம் சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் பிரதமர் திரு மோடி கூறினார் மாநிலங்களவை உறுப்பினா்கள் தேர்தல் பிரச்சாரம் போன்று தங்களது உரைகளை அமைத்துக் கொள்ளாமல் நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தம் வகையில் நடந்துகொள்ள வேண்டும் என்று ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டாா் நேற்று மாநிலங்களவையில் குடியரசுத்தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் இடையே குறுக்கிட்டு இதனை அவர் தெரிவித்தார்

ஒரு அரசு ஐந்தாண்டுகள் செயல்பட மக்கள் வாக்களித்தாலும் நான்காவது ஆண்டு ழுடியும் தருவாயிலேயே உறுப்பினர்கள் தேர்தலை மனதில் கொண்டு பிரச்சினைகளை எழுப்புவது சரியல்ல என்று கூறினார் நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்று குறிப்பிட்ட திரு நாயுடு அனைத்து உறுப்பினர்களும் தங்களுக்குள்ள பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நாட்டில் மின்மயமாக்கப்படாத அனைத்து அகல ரயில் பாதைகளும் இன்னும் இரண்டாண்டுகளுக்குள் மின்மயமாக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்

அகல பாதை முழுவதையும் மின்மயமாக்க கடந்த ஆண்டு அரசு முடிவு செய்ததால் புதிதாக டீசல் எஞ்சின்களை உற்பத்தி செய்வதற்கு எந்தவொரு புதிய கட்டமைப்பு வசதிகளும் இனி செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகள் குறித்து மாநிலங்களவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீர் எடுப்பதை தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் நிலத்தடி நீர் மட்டம் மிக வேகமாக குறைந்து வருவது கவலையளிப்பதாகவும் அமைச்சர் கூறினார் முன்னதாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக் குறித்து மாநிலங்களவையில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி கே ரெங்கராஜன் திமுக வின் திரு ஆர் எஸ் பாரதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா ஆகியோர் அரசின் கவனத்திற்கு கொண்டுவந்தனா் நதிகள் இணைப்பு குறித்து தேசிய அளவில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தினர் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பது என்ற தமது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் மக்களவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய உக்திகள் தொடர்பாக விவாதிக்க நேற்று தில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இந்நிலையில் காங்கிரஸ் தலைவா் பதவியை மீண்டும் திரு ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என்று கூறி தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகம் முன்பு அக்கட்சித் தொண்டர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய நிலங்களின் மீது உயர்அழுத்த மின்கோபுரங்கள் அமைக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயா்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உக்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜெயசந்திரன் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க கோபுரத்தின் உயரத்தை உயர்த்த கோரிக்கை வைக்கலாமே தவிர பொதுமக்களிடம் தவறான தகவல் பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக் கழகத்தின் இளநிலை பட்டப்படிப்பில் சேருவதற்கான தரவரிசைப் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது

பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய பல்கலைக் கழக துணைவேந்தா் திரு குமார் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு முடிந்த பத்து நாட்களில் வேளாண் படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும் என்று கூறினார்

அதனால மாணவர்களிடையே வேளாணர் படிப்புக்கான எதிர்ப்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதப தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் காரணமாக கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினைகளை தீர்க்க முடிந்ததாக மாவட்ட கண்காணிப்பு அலுவலரான திரு சந்தோஷ் பாபு தெரிவித்திருக்கிறார்

இருவரி செய்திகள் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உள் ஐ நேரில் சந்திக்காமலேயே அவருடன் விரைவில் பேச்சு நடத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா கொலம்பியா சிலி ஆகிய நாடுகள் இணைந்து வெனிசுலா அரசை கவிழ்க்க முயற்சிப்பதாக அந்நாட்டின் தகவல் தொடர்புத் துறை அமைச்சர் திரு ஜோர்ஜி டோட்ரிக்ஸ் கூறியிருக்கிறார் ஐ பி எனப்படும் இந்திய உளவு அமைப்பின் தலைவராக அரவிந்த் குமாரும் வெளிநாடுகளில் உளவு பணிகளை மேற்கொள்ளும் ரா எனப்படும் உளவு அமைப்பின் தலைவராக சமந்த்குமார் கோயலும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடி முதல் வாலிநோக்கம் வரை உள்ள கடற்கரையோரப் பகுதிகளில் இலங்கைக்கு கடத்தப்பட்ட பீடி இலைகள் கரை ஒதுங்கியுள்ளன திருவண்ணாமலையில் அரசு மாதிரிப் பள்ளியின் ஸ்மார்ட் க்ளாஸ் எனப்படும் நவீன வகுப்பறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி நேற்று திறந்து வைத்தார் சென்னையில் கோவளம் அருகே உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் அமைக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஜெர்மன் வளர்ச்சி வங்கி அதிகாரிகளுடன் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்துரையாடினா்

இது இந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியின் முதல் தோல்வியாகும்

இந்த போட்டியில் வெற்றிபெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறும்